இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் போட்டி ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் ர

பேல் நடால் நொவாக் ஜோகோவிச்சை இன்று எதிர்கொள்கிறார்

பிரதமர் திரு

பத்வானி மாவட்டத்தின் கஸல் கிராமத்தில் இன்று மணப்பெண் ஒருவர் திருமணம் நடைபெறுவதற்கு முன்பு காலையிலேயே மணக்கோலத்தில் வந்து வாக்களித்தது குறிப்பிடத்தக்கது

சில வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறுகள் ஏற்பட்டபோதிலும் அவை சரிசெய்யப்பட்டு வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்றது பீகாரில் அமைச்சர்கள் திரு ரவிசங்கர் பிரஸாத் திரு ராம்கிருபால் யாதவ் திரு

சௌபே திரு

நலந்தா பாட்னாசாஹிப் பாடலிப்புத்ரா பக்ஸர் ஜெகனாபாத் சஸாராம் கராகட் ஆகிய தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருகிறது இங்கும் சில இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறுகள் நேரிட்டன பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் துணைமுதலமைச்சர் திரு சுஷில் குமார் மோடி சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் ஆகியோர் காலையிலேயே தங்களது வாக்குகளை செலுத்தினார்கள்

ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வாக்குச்சாவடிகளில் பெருமளவிலான பெண்கள் திரண்டு வந்து வாக்களித்து வருகின்றனர்

மத்திய அமைச்சர்கள் திருமதி ஹர்சிம்ரத் பாதல் திரு ஹர்திப் சிங் பூரி சிரோன்மணி அகாலிதள் தலைவர் திரு

லூதியானா சமனா மோஹா ஆகிய இடங்களில் பல இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறுகள் ஏற்பட்டன

இமாச்சலப்பிரதேச முதலமைச்சர் ஜெயராம் தாக்கூர் மாண்டியிலும் மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் இண்டோரிலும் தத்தம் வாக்குகளை செலுத்தினார்கள்

மலர்விழி கோவை மண்டல காவல்துறை தலைவர் திரு

கடலூர் பன்ருட்டியில் மறுவாக்குப்பதிவு பலத்த போலிஸ் பாதுகாப்புடன் நடைபெறுகிறது

ஏழை எளிய மக்களுக்கு மருந்து பொருட்கள் குறைவான விலையில் கிடைக்கும்வகையில் மத்தியஅரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதின் ஒரு பகுதியாக தேசிய மருந்து விலை நிர்ணய முகமை இவ்விலை குறைப்பை அறிவித்துள்ளது

பேல் நடால் செர்பியாவின் நொவாக் ஜோகோவிச்சை இன்று எதிர்கொள்கிறார் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்தின் ஜோஹன்னா கோண்டா செக் குடியரசின் கரோலினா பிளிஸ்கோவாவுடன் மோதுகிறார்